திருப்பூர் மாவட்டத்தில் புதிய கால்நடை மருத்துவக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்திற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

நாடு முழுவதும் நவராத்திரி திருவிழா பக்தி சிரத்தையுடன் இன்று தொடங்கியது

விஜயபாஸ்கர் நீட் தேர்வு விவகாரத்தில் ஆளுநர் நல்ல முடிவை எட்டுவார் என்று நாடே எதிர்பார்ப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது குறித்து நாடே வியந்து பாராட்டுவதாக கூறினார்

எடப்பாடி கே

உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு பிரகலாத்சிங் பட்டேல் தலைமையில் காணொலி மூலம் நடைபெற்ற மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார்

இந்நாளையொட்டி முதலமைச்சரும் கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளருமான திரு எடப்பாடி கே பழனிச்சாமி சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் கட்சிக்கொடியை ஏற்றி தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கினார்

ரமேஷ்பொக்கிரியால் வரும் செவ்வாய்கிழமை காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார் பொன்விழா நினைவாக கட்டப்பட்டுள்ள புதிய வேதியல் ஆய்வகம் மற்றும் வகுப்பறைகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார்

மத்திய அரசின் மீட்டெடுப்பு நடவடிக்கை யுக்திகளின் விளைவாக கோவிட் தொற்றுப்பரவல் குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சகம் இறப்பு எண்ணிக்கையும் தொடர்ந்து குறைந்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளது

நவராத்திரி பண்டிகையையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டு மக்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி அமைதி வளத்தை இந்நன்னாள் கொண்டு சேர்க்கட்டும் என வாழ்த்தியுள்ளார் முதல்நாளான இன்று தேவி ஷைலபுத்ரிக்கு தலை வணங்குவதாக கூறிய அவர் தேவியின் அணுகிரகத்தால் நமது பிரபஞ்சம் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் இருக்கும் என்றார் இதன்மூலம் ஏழை எளிய மக்களின் வாழ்வில் நேர்மறை மாற்றங்கள் ஏற்படட்டும் என்றும் வாழ்த்தியுள்ளார் ஸரீரங்கம் திருவானைக்காவல் சமயபுரம் உள்ளிட்ட தமிழக திருக்கோவில்களிலும் நவராத்திரி திருவிழா இன்றுமுதல் விமர்சையாக நடைபெறுகிறது தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் நவராத்திரி விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது

மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்திரசேகர சஹாமூரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு

தஞ்சை மாவட்டத்தில் வேதியல் பொருட்களை தயாரிக்கும் மற்றும் பயன்படுத்தும் தொழிற்சாலைகளில் ஏற்படும் விபத்துகளை கண்டறிதல் கோவிட் நோய் தொடர்பாக வேண்டிய விதிமுறைகள் குறித்து கடைபிடிக்க மாவட்ட திரு

எல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் துபாயில் இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் ராயல்சேலஞ்சர்ஸ் பெங்களுருவை எதிர்கொள்கிறது இரவு ஏழரை மணிக்கு ஷார்ஜாவில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேப்பிட்டல்ஸ் அணியுடன் மோதுகிறது